எல்லையில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் அவரிடம் விளக்கினர் ரானுவ தலைமை தளபதி திரு பிபின் ராவத்தும் பாதுகாப்புத்துறை அமைச்சருடன் சென்றிருந்தார் எல்லைப்பகுதியில் உள்ள குப்வாரா மாவட்டத்திற்கும் வடக்கு கஷ்மீரில் உள்ள பல்பீர் ரானுவ மையத்திற்கும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சென்றார் பல்பீர் ராணுவ மையத்தில் உள்ள வீரா்களுடன் அவா் கலந்துரையாடினார் இந்த மையத்திற்கு பயணம் மேற்கொண்ட முதல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் என்பது குறிப்பிடத்தக்கது ஜம்மு கஷ்மீர் ஆளுநர் திரு

புதிய இந்தியாவை கட்டமைக்க சைப்ரஸில் உள்ள இந்திய சமுதாயத்தினர் கூடுதல் பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்றும் பொருளாதார வளர்ச்சியில் முன்னணியில் உள்ளது என்றும் அவர் கூறினார் உற்பத்திக்கான இந்தியா டிஜிட்டல் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சாதாரண மக்களின் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த சில ஆண்டுகளில் அரசின் முயற்சியால் வெளிநாடுவாழ் இந்தியர்கள் அதிக அளவு சொந்த நாட்டுடன் பல்வேறு நிலைகளில் தொடர்பில் இருந்து வருவதாக அவர் தெரிவித்தார் இந்தியாவுக்கும் சைப்ரஸூக்கும் இடையேயான தொடர்பு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது என்று குறிப்பிட்ட அவர் இருநாடுகளுமே பழமையான நாகரீகத்தையும் பன்முகதன்மை வாய்ந்த கவாச்சாரத்தையும் கொண்டவை என்றார் மகாத்மா காந்தி ரவீந்திரநாத் தாகூர் உள்ளிட்டோர் சைப்ரஸை பெரிய அளவில் மதித்ததாகவும் இருநாடுகளுமே இயற்கையான நண்பர்கள் என்றும் அவர் தெரிவித்தார் நிக்கோசியா சென்ற குடியரசுத் தலைவருக்கு அங்குள்ள இந்திய சமூதாயத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர்

அதைத்தொடர்ந்து இருநாடுகளுக்கும் இடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகவுள்ளன சைப்ரஸ் நாடாளுமன்றத்தின் சிறப்புக் கூட்டத்திலும் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இன்று உரையாற்றுகிறார் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் நாடுகளின் எல்லை பாதுகாப்பு படையினருக்கிடையேயான பேச்சுவார்த்தை புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது ஆண்டுக்கு இருமுறை நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் இந்திய தரப்பிலிருந்து எல்லைப் பாதுகாப்புப்படை இயக்குநர் திரு கே கே ஷர்மாவும் பங்களாதேஷ் தரப்பிலிருந்து அஅந்நாட்டின் எல்லைப்பாதுகாப்புப்படை இயக்குநர் திரு ஷஃபினுல் இஸ்லாமும் பங்கேற்கின்றனர் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது ஆயுத கடத்தலை தடுப்பது உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தையின்போது ஆவோசனை நடத்தப்படும் பேச்சுவார்த்தையின் நிறைவில் வரும் ஏழாம் தேதி இருநாடுகளின் எல்லைப் பாதுகாப்புப்படை இயக்குநர்களும் கூட்டு உடன்படிக்கையில் கையெழுத்திடுவார்கள்

மத்திய அரசின் தீவிர முயற்சியால் மலேசியா இந்தோனேஷியா இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு தேங்காய் எண்ணெய் ஏற்றுமதி அதிகரித்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிக அளவில் உலர் தேங்காய் பொருட்களை இந்தியா ஏற்றுமதி செய்துவருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலக அளவில் தேங்காய் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ளதுடன் ஏற்றுமதியிலும் வளர்ச்சியை எட்டிவருவதாக அமைச்சர் திரு ராதாமோகள் சிங் தமது அறிக்கையில் கூறியுள்ளார் அஸ்ஸாமில் பிரம்மபுத்திரா நிதியின் குறக்கே கட்டப்பட்டுவரும் போகி பீல் பாலத்தை மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் நேற்று ஆய்வு செய்தார்

தேமாஜி மற்றும் திபுருகர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் பிரம்மபுத்திரா நதியின் வடக்கு மற்றும் தெற்கு கரைகளுக்கிடையே இந்த பாலம் கட்டப்பட்டு வருகிறது ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து என இரண்டு அம்சங்களை உள்ளடக்கியதாக கட்டப்படும் இந்த பாலத்திற்கான பணிகளை நவம்பர் முப்பதாம் தேதிக்குள் முடிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார் இப்பாலம் இந்த ஆண்டு இறுதியில் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்துவைக்கப்படும் என்று அவர் கூறினார் மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோரப் பகுதிகளில் நாளை சுனாமி ஒத்திகை நடத்தப்படவுள்ளது தேசிய பேரிடர் ஆணையமும் இந்திய கடல் தகவலியல் மையமும் இணைந்து இந்த ஒத்திகை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளன சுனாமி போன்ற பேரிடர் ஏற்படும்போது அரசுத் துறைகளும் பொது மக்களும் செயல்பட வேண்டிய விதம் மற்றும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் விளக்கப்படவுள்ளன கிருஷ்ண பகவான் அவதரித்த தினமான ஜென்மாஷ்டமி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இதை முன்ளிட்டு உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மற்றும் பிருந்தாவன் விழாக்கோலம் பூண்டுள்ளன குஜராத் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஜென்மாஷ்டமி உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாநிலங்களின் பல பகுதிகளில் தஹி ஹண்டி எனப்படும் உறியடி திருவிழாக்களும் நடைபெறுகின்றன குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் ஜென்மாஷ்டமியை முன்னிட்டு மக்களுக்கு வாழ்துக்களை தெரிவித்துள்ளனர்

அமெிக்காவில் திரு டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக பதவியேற்ற பிறகு தீவிரவாதிகளுக்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுக்குமாறு பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது

ஹக்கானி தீவிரவாத குழுவுக்கு எதிராகவும் லஷ்கர் ஈ தொய்பா அமைப்புக்கு எதிராகவும் பாகிஸ்தான் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அமெரிக்கா ரானுவ தலைமையகமான பென்டகள் குற்றம்சாட்டியுள்ளது இதனிடையே நிதியுதவியை தொடர்ந்து வழங்குமாறு அமெரிக்காவிடம் கோரிக்கை விடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் வெளியுறவத்துறை அமைச்சர் திரு ஷா முகமது குரேஷி கூறியுள்ளார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்ப்பியோ பாகிஸ்தானுக்கு பயணம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் அவரது பயணத்தின்போது இது குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று திரு ஷா முகமது குரேஷி தெரிவித்தார்

மால்டோவாவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான அந்த ஹெலிகாப்டரை ஆப்கான் பாதுகாப்புப் படையினர் வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தி வந்தனர்

ஏராளமானோர் காயமடைந்தனர் அல் சபாப் தீவிரவாத இயக்கம் இந்த குண்டுவெடிப்பை நடத்தியுள்ளதாகவும் குண்டுவெடிப்பு நடைபெற்ற கட்டிடத்திற்கு அருகே இருந்த ஏராளமானோர் இதனால் காயமடைந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

இதன் மூலம் ஐந்து போட்டிகளைக் கொண்ட தொடரை மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் இங்கிலாந்து அணி வென்றுள்ளது ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி லண்டன் ஒவல் மைதானத்தில் வரும் ஏழாம் தேதி தொடங்குகிறது

ஜகார்த்தாவில் உள்ள கெலோரா பங்க் கர்னோ மைதானதில் நிறைவு விழா நடைபெற்றது இதில் நடைபெற்ற அணிவகுப்பு நிகழ்ச்சியில் இந்திய தரப்பில் மகளிர் ஹாக்கி அணியின் தலைவர் ராணி ராம்பால் தேசியக் கொடியை ஏந்திச் சென்றார் நிறைவு நாளாள நேற்று இறுதியாக நடைபெற்ற ஆடவர் ட்ரைத்லாள் போட்டியில் ஜப்பாள் தங்கப்பதக்கம் வென்றது

இதுவரை நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலேயே இந்தியா அதிக பதக்கங்களை வென்ற போட்டி இதுவாகும்

ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை வெற்றிகரமாக நடத்திய இந்தோளேஷியாவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்